திருவெங்கையாநாயுடு தெரிவித்துள்ளார்

செலுத்தப்படும் என்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் கூறியுள்ளார்

அம்மாமினிகிளினிக்குகளில் தொற்றாநோய்களுக்கானசிகிச்சைஅளிக்கப்படும் என்றுமாநில சமூக நலத்துறைஅமைச்சர் டாக்டர் சரோஜாகூறியிருக்கிறார்

பேட் செய்துவருகிறது

அறிவியல் அடிப்படையிலானதகவல்களைக் கொண்டுமுடிவுகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்நோய் தொற்றுக்குஎதிரானதடுப்பூசியைஉள்நாட்டிலேயேவிஞ்ஞானிகள் தயாரித்திருப்பதுபாராட்டத்தக்கதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

வெங்கையாநாயுடு தெரிவித்தார் இந்தநிகழ்ச்சியில் பேசியமத்தியஅறிவியல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் இந்தியாசர்வதேசஅறிவியல் திருவிழாஒருஅறிவியல் இயக்கமாகஉருவெடுத்துள்ளதுஎன்றுகூறினார்

புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கடந்தசிலமாதங்களாகமுன்னுரிமைபிரிவினரைஅடையாளம் பணிகளில் காணும் அரசுதீவிரமாகஈடுபட்டதாகதெரிவித்தார் மிகவிரைவாகஅனைவருக்கும் இந்ததடுப்பூசிகிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

நிதின் கட்கரிதெரிவித்துள்ளார்

நடுத்தரதொழில் நிறுவனங்களின் மறு சீரமைப்புக்குஅரசுஉதவிசெய்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழ்நாடு கேரளா ஆந்திரா

தற்போதுள்ளகுறைந்தபட்சஆதரவு நடப்பு பருவம் முழுவதும் விவசாயிகளிடமிருந்துநெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அரசுஅறிவித்துள்ளது

ஈரோடுமாவட்டம் கோபிஅருகேநேற்றுகெய்தியாளர்களிடம் பேசியஅவர்

தமிழகசட்டப்பேரவைத் தேர்தல் வருகிறளப்ரல் அல்லதுமேமாதத்தில் நடைபெறும் என்பதால் ஆண்டுத் தேர்வைஎப்போதுநடத்துவதுஎன்பதுகுறித்துபின்னர் அறிவிக்கப்படும் என்றார் கோயிலில் சிதம்பரம் நடராஜர் ஆருத்ராதரிசனவிழாவில் பங்கேற்கவெளிமாவட்டபக்தர்களுக்குவிதிக்கப்பட்டதடையைஎதிர்த்துதொடரப்பட்டவழக்கில் தமிழகஅரசுவிளக்கம் அளிக்கசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தவழக்கில் அரசுதரப்பில் விளக்கம் அளிக்கஅவகாசம் கோரப்பட்டதைஅடுத்துவழக்குவிசாரணையைநாளையதினத்திற்குநீதிபதிகள் ஒத்திவைத்தனர்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேகாக்காவேரி வேலம்பாளையம் ஆகிய இடங்களில் இரண்டுமினிகிளினிக்குகளைநேற்றுதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ரத்தத்தில் சர்க்கரைஅளவைகண்டறிதல் சிறுநீரில் சர்க்கரைமற்றும் புரதம் பரிசோதனை பேருகாலமுன் கவனிப்பு உள்ளிட்டவையும் இந்தமினிகிளினிக்குளில் செய்யப்படும் என்றார்

ராசிபுரத்தில் புறவழிச்சாலையின் இரண்டாவதுகட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் குற்றச் செயல்களைத் தடுக்க இரவு நேரரோந்தப் பணியைதீவிரப்படுத்த இருநாடுகளின் எல்லைப் பாதுகாப்பு படைகள் முடிவு செய்துள்ளன

உடல்நலக் குறைவு காரணமாகஐதராபாத்தில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளநடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகமருத்துவமனைநிர்வாகம் தெரிவித்துள்ளது வடசென்னையில் சுற்றுச்சூழலுக்குமாசுஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீதுநடவடிக்கைஎடுக்கதென்மண்டலபசுமைத் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்றுஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது ஊக்கமருந்துபயன்படுத்தியதாக இந்தியகூடைப்பந்துஅணியின் முன்னணிவீரரானசத்னம் சிங்கிற்கு இரண்டாண்டுகள் விளையாடதடைவிதிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துகிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஜான் ஹெட்ரிச் நேற்றுலண்டனில் காலமானார்